கட்டித்தரப்படும் என்றுமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

செலுத்தப்படவுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் கஜா புயலால் குடிசைவீடுகளை இழந்தஏழைமக்களுக்குஒருலட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றுமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் நாகைமற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிமற்றும் துணைமுதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் இன்றுநேரில் பார்வையிட்டுஆய்வு செய்தனா்

கஜா புயல் பாதிப்பைதேசியபேரிடராகஅறிவிக்கவேண்டும் எனமத்தியகுழுவினரிடம் தாம் கோரிக்கைவைத்துள்ளதாகமக்களவைதுணைதலைவர் திருதம்பிதுரைதெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஆய்வு செய்யப்பட்டபகுதிகளில் மின் கட்டமைப்பு

தமிழகத்தில் காலியாகஉள்ளசட்டப்பேரவைதொகுதிகளில் எப்போதுதேர்தல் வந்தாலும் அதனைஎதிர்கொள்ளஅஇஅதிமுகதயாராகஉள்ளதாகவும் திருதம்பிதுரைதெரிவித்தார்

சேதமடைந்தஅனைத்துவீடுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்றார் தோப்புகளில் இருந்ததென்னைமரங்கள் வீட்டில் வளர்க்கப்பட்டதென்னைமரங்கள் வீழ்ந்திருந்தாலும் அவற்றுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்றுஅவர் கூறினார்

அகழ்வைப்பகம் கீழடயில் ரூபாய் ஒதுக்கீடுசெய்யப்பட்டுதற்போதுகட்டுமானபணிகள் நடைபெற்றுவருவதாகதமிழ் வளர்ச்சிக் துறைஅமைச்சர் திருபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

மதுரைகாந்திஅருங்காட்சியகத்தைமேம்படுத்தமத்தியஅரசிடம் ரூபாய் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இவ்வாண்டில் ஐந்துலட்சம் மடிக்கணினிகள் கல்வித் துறை மூலம் வழங்க நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் திரைப்படங்களில் அரசுநலத்திட்டஉதவிகள் வழங்குவதைவிமர்சனம் செய்வதற்குஅமைச்சர் தமதுஎதிர்ப்பைதெரிவித்தார்

மத்தியபிரதேசம் மற்றம் மிசோராம் சட்டப்பேரவைகளுக்கானதேர்தல் இன்றுபொதுவாகஅமைதியாகநடைபெற்றது

ஸ்டெர்லைட் ஆலையைந்தரமாக துத்துக்குடி மூடுவதற்குமுறையானசட்டநடவடிக்கைகளைதமிழகஅரசுமேற்கொள்ளவில்லைஎன்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகத் தான் ஸ்டெர்லைட் செயல்படுவதற்குஅனுமதிக்கலாம் எனதேசியபசுமைதீர்ப்பாயத்தில் தருண் அகர்வால் குழு பரிந்துரைசெய்யவாய்ப்பு ஏற்பட்டதாகவும் அவர் இன்றுவெளியிட்டுள்ளசெய்தியில் கூறியுள்ளார்

பொள்ளாச்சிஆழியாறுஅணையிலிருந்தும் போகநெல் இரண்டாம் பாசனத்திற்கு இன்றுதண்ணீர் திறந்துவிடப்பட்டது

நீலகிரிசெல்லும் கற்றுலாப் பயணிகளின் வசதிக்காககோவைமாவட்டம் மேட்டுப்பாளையம் குள்னூர் இடையேசனிக்கிழமைதோறும் சிறப்பு பிரிமியம் ரயிலை இயக்கதெற்குரயில்வேமுடிவு செய்துள்ளது

இரவு மணிக்குநடைபெறும் மற்றொருபோட்டியில் இந்தியா ஏழு தென்னாப்பிரிக்காவைஎதிர்கொள்கிறது